போதமேற்கொள்ளப்படவேண்டியநெறிமுறைகளைவிமானநிலையங்களுக்கானஆணையம் வெளியிட்டுள்ளது

கே

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

மேட்டுர் விவசாயிகள் குறுவைசாகுபடிக்கானபணிகளில் தீவிரமாகஈடுபட்டுள்ளனர்

பயனிகள் ஆரோக்கியசேதுகைபேசிசெயலியைபதிவிறக்கம் செய்வதுகட்டாயமாக்கப்பட்டுள்ளது

ஹர்தீப் சிங் பூரிஅறிவித்துள்ளார்

தற்போதுவெளிநாடுகளில் இருந்துஅழைத்துவரப்படும் இந்தியா்களுக்காசிறப்பு விமானங்கள் மட்டும் இயக்கப்பட்டுவருகின்றன

அந்நாட்டில் இருந்து இந்தியாவுக்குதிரும்பஏராளமான இந்தியர்கள் பெர்லினில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் பெயர்களைபதிவு செய்துள்ளனர் இந்தவிமானத்தில் பயணம் செய்பவா்கள் அதற்கானகட்டணத்தைஅவா்களேஏற்றுக் கொள்ளவேண்டும்

அம்பன் புயல் நேற்றுமேற்குவங்கத்தில் கரையைகடந்தபோது வடக்குபகுதிமாவட்டங்களில் கடும் சேதத்தைஏற்படுத்தியுள்ளது

இதேபோல் ஒடிசாமாநிலத்தின் வடக்குப் பகுதியில் பலமாவட்டங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் முறிந்துவிழுந்தன

உயிரிழந்தோர் குடும்பத்திற்குஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார்

முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திருநரேந்திரமோடி புகழஞ்சலிசெலுத்தியுள்ளார் புதுதில்லியில் ராஜீவ்காந்திநினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதிசோனியாகாந்தி முன்னாள் தலைவா் திருராகுல்காந்தி அக்கட்சியின் பொதுச்செயலாளா் திருமதிபிரியங்காஉள்ளிட்டோர் மல்வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினர் சிபிஎஸ்

தொடர்பாகஅனைத்துஅலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கைஅனுப்பப்பட்டுள்ளதாகபிரதமரின் இத அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் பிரசவவிடுப்பு எடுக்காதவர்களுக்கும் இது பொருந்தம் என்றுஅவர் கூறியுள்ளார் மாற்றுத் திறனாளிகளும் அலுவலகங்களுக்குவரத் தேவையில்லைஎன்றுஅவர் தெரிவித்தார் தேவையின்றிஅனைவரையும் ஒரேநேரத்தில் அலுவலகத்திற்குவருவதைதவிா்க்குமாறுஅவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பணிபாளர்களுக்கு மூன்றுகட்டநேரவறைமுறைகளைஅறிவித்துக் துறைகளின் கொள்ளலாம் என்றுஅவர் கூறியுள்ளார்

செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மேட்டூர் அணைதிறக்கப்படஉள்ளதைமுன்னிட்டுகாவிரிடெல்டாமாவட்டங்களில் விவசாயிகள் குறுவைசாகுபடிக்கானபணிகளில் தீவிரமாகஈடுபட்டுள்ளனர்

எடப்பாடிபழனிசாமிஅண்மையில் அறிவித்தார் இதையடுத்துடெல்டாமாவட்டங்களில்கிணறுகள் ஏரிகள் பாசனவாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுவருகின்றன அதிகவிளைச்சலைஉறுதிப்படுத்தும் வகையில் விவசாயிகள் நிலங்களைபண்படுத்திவருகிறார்கள்

மத்தியஅரசின் மண்வளஅட்டைதிட்டத்தின் மூலம் மண் பரிசோதனைசெய்யப்பட்டு அதிகமகசூல் பெறவிவசாயிகளுக்குஉதவிசெய்யப்பட்டுவருகிறது மகாத்மாகாந்திதேசியஊரகவேலைஉறுதிதிட்டத்தின்கீழ் வேளாண் பணிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இதனால் ஊரடங்கு காலத்தில் விவசாயகூலிகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் வேளாண் விரிவாக்கமையங்கள் விவசாயிகளுக்குகுறுவைநெல்லுக்கானவிதைகள் மூலம் மானியவிலையில் வழங்கப்பட்டுவருகின்றன

தமிழகத்தில் சின்னத்திரைபடப்பிடிப்புகளுக்குசிலநிபந்தனைகளுடன் மாநில அரசு அனுமதிவழங்கியுள்ளது

சும்மேளனம் மற்றும் தென்னிந்தியசின்னத்திரைதயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில்சந்தித்தஅதன் பிரதிநிதிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால்சின்னத்திரைபடப்பிடிப்பைதொடங்க அனுமதிக்கவேண்டும் என்றுகோரிக்கைவிடுத்தனர் இவர்களின் கோரிக்கையைபரிசீலித்தமுதலமைச்சர் சிலநிபந்தனைகளுடன் படப்பிடிப்புகளைநடத்தஅனுமதிஅளித்துள்ளார் சுற்றுச்சுவா் உள்ளவீடுகளுக்குள்ளேஅல்லது அரங்கிற்குள் மட்டும் படப்பிடிப்பு நடத்தவேண்டும் தடைசெய்யப்பட்டபகுதிகள் மற்றும் ஊரகப் பகுதியைதவிர பொது இடங்களில் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது பார்வையாளர்களைகண்டிப்பாகஅனுமதிக்கக்கூடாது படப்பிடிப்புக்குமுன்பும் பின்பும் அந்த இடத்தைகிருமிநாசினியால் சுத்தம் செய்யவேண்டும்